தேர்தலுக்கான அறிவிக்கை வெளியிட்டதை தொடர்ந்து அங்கு வேட்புமனு தாக்கல் உடனடியாக தொடங்கியது

இந்த தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியலை அரசியல் கட்சிகள் அறிவித்து வருகின்றன

முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் இடைத்தரகர்களே பெருமளவில் ஆதாயம் பெற்று வந்ததாகவும் மக்கள் குடும்பத்தை விட்டுவிட்டு வேலைக்காக வெளிமாநிலம் செல்லும் நிலையில் தான் இருந்து வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் தொடர்ந்து பீகார் மாநிலம் ஜாமூயி பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரப் பொதுக் கூட்டத்தில் பிரதமர் பேசுகையில் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைகளை உலகமே புகழும் நிலையில் எதிர்கட்சிகள் ஆதாரம் கேட்பதாக கூறினார் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பீகார் மாநிலம் கயாவிலும் தேர்தல் பிரச்சாரப் பொதுக் கூட்டத்தில் பங்கேற்கிறார்

காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் திருமதி சோனியா காந்தி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் ஆகியோர் கூட்டாக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டனர் நாட்டு மக்களின் விருப்பங்களை வெளிப்படுத்தும் விதத்தில் பொய்யான வாக்குறுதி எதுவுமின்றி தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக திரு ராகுல்காந்தி கூறினார்

காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இடம் பெற்றுள்ள மேலும் சில முக்கிய அம்சங்கள்

வரி விகிதம் ஓரே அளவில் இருக்கும்

அனைத்து மாநிலங்களிலும் விவசாயக் கடன்கள் ரத்து செய்யப்படும்

இதுஅல்லாது மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தவுடன் புதுவைக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்றும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் உறுதி அளிக்கப்பட்டுள்ளது அருண் ஜெட்லி காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் நாட்டை பிளவுபடுத்தக் கூடிய அபாயகரமான வாக்குறுதிகள் இடம் பெற்றுள்ளதாக மூத்த பிஜேபி தலைவரும் மத்திய நிதியமைச்சருமான திரு அருண் ஜெட்லி கூறி உள்ளார்

ஆணைர் வருகை தமிழகத்தில் தேர்தல் நடத்துவது தொடர்பாக செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகளை ஆய்வு செய்ய தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா தலைமையில் தேர்தல் ஆணையத்தின் மூத்த அதிகாரிகள் சென்னைக்கு இன்று இரவு வருகை தருகின்றனர் நாளையும் நாளை மறுநாளும் தலைமை செயலாளர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரதா சாஹு காவல் துறை தலைமை இயக்குநர் திரு

ராஜேந்திரன் சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு

கே விஸ்வநாதன் மற்றும் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட தமிழகத்தின் மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகின்றனர் அரசியல் கட்சி தலைவர்களையும் அவர்கள் சந்திக்கின்றனர் அதன்பின் தலைமை தேர்தல் ஆணையர் செய்தியாளர்களை சந்திக்கிறார்

புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான முதல் கட்ட உதவித் தேர்தல் நடத்தும் அதிகாரி திரு சஷ்வத் சௌரப் இன்று மாலை வில்லியனூரில் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடக்கி வைக்கிறார் இன்றைய தினம் வில்லியனூர் உருவையாறு மற்றும் கரிக்கலாம்பாக்கத்திலும் நாளை முதலியார்பேட் அரியாங்குப்பம் மற்றும் வீராம்பட்டினத்திலும் வாக்காளர் விழிப்புணர்வு பொம்மலாட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாராயணசாமி பிரதமர் திரு நரேந்திரமோடி தென் மாநிலங்களை புறக்கணிப்பதாக புதுவை முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி குற்றம் சாட்டி உள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து தெலுங்குதேசம் கட்சி விலகியதே இதற்கு சான்றாகும் என்று அவர் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தென்மாநிலங்களின் வளர்ச்சிக்கு உறுதி அளித்திருப்பதாகவும் இதன் காரணமாகவே தொகுதியில் போட்டியிடுவதாகவும் திரு நாராயணசாமி கூறினார் புதுவைக்கு மாநில அந்தஸ்து பெற காங்கிரஸ் அரசு மேற்கொண்ட பல்வேறு முயற்சிகளுக்கு மோடி அரசு செவிசாய்க்காததால் திரு ராகுல்காந்தியை தாங்கள் அணுகியதைத் தொடர்ந்தே புதுவைக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் உறுதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்காக திரு ராகுல்காந்திக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார் விவசாயக் கடன் ரத்து நீட் தேர்வு ரத்து குறைந்தபட்ச வருவாய் போன்ற காங்கிரஸ் திட்டங்களால் மக்களுக்கு பெரும் பயன் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார் ரங்கசாமி புதுவையில் மத்திய அரசுடன் ஒத்துப்போகின்ற ஆட்சி இருந்தால் தான் திட்டங்களுக்கு போதிய நிதி கிடைக்கும் என்று என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி கூறி உள்ளார் புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கான என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் டாக்டர் கே நாராயணசாமிக்கு ஆதரவாக இன்று நெல்லித்தோப்பு தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் புதுவையில் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியின் போது அரசு மருத்தவக் கல்லூரி தொடக்கப்பட்டதுடன் இளைஞர்களுக்கு பல வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டதாக கூறினார்

புதுவையில் காங்கிரஸ் அரசின் திட்டப்படி லாட்டரி விற்பனை மீண்டும் அனுமதிக்கப்பட்டால் ஏழை குடும்பங்கள் நசிந்து போய்விடும் என்றும் அவர் கூறினார்

ஜிப்மர் குழந்தைகள் நலத்துறையும் வேலூர் சிஎம்சி மற்றும் சென்னை ராமசந்திரா மருத்துவக் கல்லூரியும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த இக்கருத்தரங்கில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த நிபுணர்களின் உரைகளும் இளம் மருத்துவ மாணவர்களின் ஆய்வுக் கட்டுரைகளும் இடம் பெற்றன

நாளை மும்பையில் நடைபெறும் அடுத்த போட்டியில் மும்பை சென்னை அணிகள் மோத உள்ளன மகேந்திரன் பிரபல திரைப்பட இயக்குநர் மகேந்திரன் உடல் நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார்

முள்ளும் மலரும் ஜானி நெஞ்சத்தை கிள்ளாதே உதிரிப் பூக்கள் உள்ளிட்ட படங்களை இயக்கிய அவர் தெறி உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்தும் இருக்கிறார் ரஜினிகாந்த் கமலஹாசன்இளையராஜா பாரதிராஜா உள்ளிட்ட திரையுலக பிரபலங்கள் மலர் அஞ்சலி செலுத்தினர்